அனைத்து அஞ்சல் நிலையங்களிலும் சிறசேமிப்புத் திட்டங்களில் சேர்ந்தகொள்ளவாம் என்று அஞ்கல் துறைகூறியுள்ளது

நிதின் கட்கரிதெரிவித்துள்ளார்

நாட்டில் வங்கிஅல்லாதநிதிநிறுவனங்கள் மற்றும் வீட்டுவசதிநிதிக் கம்பெளிகள் திவாலாகும் நிலையில் இருந்துமீளுவதற்குஅறிமுகப்படுத்தப்பட்டதிட்டங்களுக்குபெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகஅரசுதெரிவித்துள்ளது

இம்மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்ததிட்டம் செயல்பாட்டில் உள்ளது

கோவிட் தொற்றுகாலத்தில் போக்குவரத்துக்கானஅதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சகட்டணங்களைஅமைச்சகம் அறிவித்திருந்தநிலையில் அந்தவரம்பு நீட்டிக்கப்பட்டுள்ளதாகஅரசுகூறியுள்ளது பயணதாரத்திற்குஏற்றாற் தேவையின் அடப்படையிலும் இந்தகட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டதாகஅரசுதெரிவித்துள்ளது

சர்வதேசநிதியத்திலிருந்துநிதிபெறும் சிறப்பு அந்தஸ்து உயர்த்தப்பட்டுள்ளது

கொரியாவில் ஏற்பட்டுள்ளகாசநோய் தடுப்பு மருந்துதட்டுப்பாட்டைசரிசெய்வதற்கு இந்தமருந்துகளைவழங்க அரசுமுடிவு செய்துள்ளது மனிதநேயஅடிப்படையில் இப்பிரச்னைக்குத் தீர்வு கானும் வகையில் அரசு இந்தமுடிவைமேற்கொண்டுள்ளது இந்தியாவில் முதலீடுசெய்தால் பலமடங்குபலன் பெற முடியும் என்றுமத்தியசாவைப் போக்குவரத்துஅமைச்சர் திரு

கத்தமானஎரிபொருளைப் பயன்படுத்துவதற்குஅரசுணக்கமளித்துவருவதாககூறியஅவர் நீண்டதூரப் பயணம் செய்யும் பேருந்துகள் மற்றும் வாரிகள் திரவளரிவாயுவைப் பயன்படுத்துவதற்குஅறிவுறத்தப்படுவதாகஅவர் கூறினார் தொழில் துறையில் தோல் பிளாஸ்டிக் ரசாயணம் வீட்டுஉபயோகபொருட்கள் மற்றும் பலவகைப் பொருட்களைதயாரிக்கும் நிறுவளங்கள் தொகுப்பாகசெயல்படுவதற்குஏற்றவகையில் தில்லிமும்பவிரைவுச் சாலைஅமைக்கப்படும் என்றார் இந்தியஒருவேகமாகவளர்ச்சியடையும் பொருளாதாரவலிமைமிக்கநாடுஎன்றுதிரு

உள்கட்டமைப்பு குறு சிறுமற்றும் நடுத்தரநிறுவனங்கள் வங்கிகள் வங்கிஅல்லாதநிறுவனங்கள் மற்றம் இதரதுறைகளில் முதலீடுகள் வரவேற்கப்படுவதாகதெரிவித்தார் சுதந்திரதினகொண்டாட்டங்களின்போதுகடைபிடிக்கவேண்டியவழிகாட்டுநெறிமுறைகளைமத்தியஉள்துறை றஅமைச்சகம் வெளியிட்டுள்ளது தொடர்பாகமத்தியஉள்துறைசெயலர் இவ அனைத்துமாநிலஅரசுகள் மற்றும் யுனியன் பிரதேசங்களுக்குஎழுதியுள்ளகடிதத்தில் அதிகஅளவில் மக்கள் கூடுவதைதவிர்க்கவேண்டுமென்றுகேட்டுக் கொண்டுள்ளது சுதந்திரதினநிகழ்ச்சியில் கலந்துகொள்பவர்கள் தனிமனித முககவசம் அணிந்து

டீஜிட்டல் தொழில்நுட்பம் வாயிலாகமக்கள் அதிகஅளவில் பங்கேற்பதற்குஊக்குவிக்கவேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளது

இந்தியாதிட்டத்தைஊக்கப்படுத்தும் விதத்திலானநிகழ்ச்சிகளைமாநிலஅரசுகள் சுயசாா்பு வடிவமைக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது

பெஞ்சமின் தெரிவித்துள்ளார்

இன்றுஒன்பதுவாகனங்களில் இந்தநிவாரணப் பொருட்கள் அனுப்பிவைக்கப்பட்டன ன இதனைத் தொடர்ந்துரயில்கள் மூலமாகவும் சமையல் பொருட்கள் துணி வகைகள்முககவகங்கள் கையுறைகள் உள்ளிட்டநிவாரணப் பொருட்கள் அனுப்பிவைக்கப்படுகின்றன இந்தநிகழ்ச்சியில் செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவரும் மத்தியசுகாதாரத்துறைஅமைச்சருமானடாக்டர் ஹர்ஷவர்தன் கலந்துகொண்டார் தாய்மொழியில் கல்விகற்கவேண்டும் என்பதுமட்டுமல்லாமல் பிறமொழிகளையும் கற்றால்தான் பலவிதகலாச்சாரங்களையும் மதிப்பீடுகளையும் புரிந்துகொள்ளமுடியும் என்றுகுடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு கூறியுள்ளார்